வெற்றி அணுசக்தி மூலம் மிரட்ட நினைப்போருக்கு தக்க பதிலடியாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

சத்தீஸ்கள் சுட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

வருகிறது

எஸ் அரிஹாந்த் அனுசக்தி நீர்மூழ்கிக் கப்பல் வெற்றிகரமாக வலம் வந்திருப்பது அணுசக்தியை கையில் வைத்துக்கொண்டு நம்மை மிரட்ட நினைப்போருக்கு மிகப்பெரிய பதிவடி என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் இந்த கப்பலின் அதிகாரிகள் புதுதில்லியில் அவரது இல்லத்தில் சந்தித்தபோது இந்தியாவுக்கு அணுக்தி மிரட்டலை சந்திக்கும் ஆற்றல் தற்போதைய தேவை என்றார் நிச்சயமற்ற நிலையில் பல்வேறு சிக்கல்களில் தவிக்கும் உலகில் அமைதி நிலவ செய்ய இந்தியா முக்கிய தூணாக விளங்கும் என்றும் அவர் கூறினார் உலகளவில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவது என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களை நோக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முதலில் தாக்குதல் தொடுப்பதில்லை குறைந்தபட்ச தயார்நிலை என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐ என் எஸ் அரிஹந்த் அனுநீர்மூழ்கி கப்பல் தனது முதல் ரோந்துப் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது இதற்காக கடற்படைக்கு பாராட்டு தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டின் பாதுகாப்பு தயார் நடவடிக்கைக்கு இது முக்கியமான தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அணுசக்தி நீர்மூழ்க்கி கப்பலை வடிவமைக்கும் நாடுகளில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக கூறினார் இந்த கட்பலின் பயண வெற்றிக்கு மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண்ஜேட்லி திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆகியோரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் காஷ்மீர் சோபியான் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்புப் ம்மு படையினருடன் நடந்த மோதலில் பயங்கரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டனர் இவர்கள் இருவருமே ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள்

இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எல்லைப் பகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அசாம் நாகாலாந்து சிக்கிம் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் உத்ரகாண்ட் மாநிலங்களுக்கு இத்தொகை அளிக்கப்படவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

இந்த தொகுதிகளில் பெரும்பாலனவை மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் வேட்பாளர்களுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது

தலைநகர் தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து மோசமான நிலையில் உள்ளது

தலைநகரில் கட்டுமானப் பணிகளும் பள்ளம் தோண்டும் வேலைகளும் வரும் சனிக்கிழமை வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன

போக்குவரத்து துறை வளர்ச்சிக்கு எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நகரங்களில் போக்குவரத்து நெருக்கடி மாசு குறைத்தலின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார் மெத்தனால் எத்தனால் மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின்இறக்குமதியை குறைத்து சேமிக்க முடியும் என்று திரு நிதின்கட்காி கூறினார் தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்தடனும் மகிழ்ச்சிப் பெருக்குடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து கோவிலில் தரிசனம் செய்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இனிப்பு பண்டங்கள் தயாரித்து உறவினர்கள் நண்பர்களுக்கு வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தீபாவளி திருநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேதர்நாத் சென்று அங்குள்ள கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார் கேதர்பூரில் நடைபெற்று வரும் கட்டமைப்பு பணிகளையும் பேரிடர் பாதிப்புக்கு பின் மேற்கொள்ளப்படும் புதிய திட்டங்களை அவர் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் எமது செய்தியாளார் தெரிவிக்கிறார் பிரதமரின் வருகையையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாடான இலங்கையிலும் தீபாவளி பண்டிகை அண்டை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பாரம்பரிய உற்சாகத்துடன் தலைநகர் கொழும்பிலும் இதர நகரங்களிலும் உள்ள கோவில்களுக்கு அங்குள்ள இந்துக்கள் ஏராளமானோா சென்று வழிபட்டனா மாலையில் கோவில்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இலங்கை அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகை இருளை ஒளி விரட்டும் நாள் அறியாமையை போக்கி அறிவைப் புகட்டி பண்புகளையும் ஆன்மீக ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் மக்கள் மனதில் புகட்டும் திருநாள் என்று அவர் தனது செய்தியில் கூறியிருக்கிறார் தீபாவளி போன்ற கலாச்சார விழாக்கள் பல்வேறு சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு அடித்தளமாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்

ஆப்கன் கூட்டு ரானுவ படை மற்றும் காவல்துறை சோதனைச்சாவடி ஆகியவற்றை குறி வைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாகாண ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் திரு ஆரிப் நூரி தெரிவித்தார்

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று ஃபுசோ நகரில் தொடங்குகின்றன

இந்திய அணி நட்சத்திர ஆட்டக்காரர் கிதாம்பி புரீகாந்த் பி

சிந்து தலைமையில் ஆடுகிறது

இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது

அதேபோல் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் சங்வதேச மைதானத்தில் ஆட்டம் நடப்பதும் இதுவே முதன்முறை